சேர்ந்த வீரர் ஒருவர் உயிரிழந்தார் தமிழக முதலமைச்ச் திரு எடப்பாடி பழனிசாமி ஏற்காடு மலர் காட்சியை இன்று தொடங்கி வைத்தார்

இனி விரிவான செய்திகள் கள்நாடக சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது

கடலோரப் பகுதிகளில் வாக்குப்பதிவு சதவீதம் கூடுதலாக உள்ளது என்று அந்த தகவல்கள் கூறுகின்றள இதுவரை எவ்வித அசும்பாவிதங்களும இல்லாமல் அமைதியாக வாக்குப்பதிவு நடைபெற்று வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

இந்த தேர்தலில் பதிவாகும் வாக்குகள் வரும் செவ்வாய்கிழமை எண்ணப்படுகிறது இதற்கிடையே இந்த தேர்தலில் வாக்காளர்கள் அனைவரும் தவறாமல் வாக்களிக்க வேண்டுமென்று பிரதமர் திரு நரேந்திரமோடி வேண்டுகோள் விடுத்துள்ளார் சமூக வலைதளத்தில் அவர் இக்கருத்தை பதிவு செய்குள்ளார் காங்கிரஸ் தலைவா் திரு ராகுல்காந்தியும் வாக்களா்கள் தங்களது ஜனநாயகக் கடமையை நிறைவேற்றுமாறு கோரிக்கை விடுத்துள்ளார் பிரதமர் திரு நரேந்திரமோடி நேபாளத்தில் உள்ள முக்திநாத் கோவிலில் நடைபெற்ற வழிபாட்டில் இன்று பங்கேற்றார் பிரதமருக்கு பாரம்பரிய புத்த வழக்கப்படி சிறப்பு ஆடை வழங்கப்பட்டது புத்த மற்றும் இந்து முறைப்படி சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன இந்த ஆலயத்தின் கருவறைக்குள் சென்ற முதலாவது தலைவா் என்ற பெருமையை திரு நரேந்திரமோடி பெற்றார் இதனைத் தொடர்ந்து காட்மண்டுவில் உள்ள பசுபதிநாத் கோவிலுக்கும் சென்று பிரதம் வழிபட்டாா் நேபாளத்தின் பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்களுடனும் அவர் ஆலோசனை நடத்தியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் அந்நாட்டில் உள்ள இந்திய தூதரகத்தின் சார்பில் வழங்கப்படும் வரவேற்பு நிகழ்ச்சியிலும் பிரதம் கலந்து கொள்ளவுள்ளார் வலிமையான இந்தியாவை உருவாக்குவத்கு பெருவில் வாழும் இந்திய வம்சாவளியினர் உதவிட வேண்டுமென்று குடியரசு துணைத்தலைவர் திரு வெங்கையா நாயுடு கேட்டுக் கொண்டுள்ளார் அரகமுறைப் பயணமாக பெரு சென்றுள்ள அவர் அந்நாட்டில் வசிக்கும் இந்திய வம்சாவளியினரிடையே நேற்று உரையாற்றினார் முன்னதாக அந்நாட்டு தலைவர்களுடன் அவர் பேச்சுவார்த்தை நடத்தினார் இந்த பேச்சுவார்த்தை ஆக்கப்பூர்வமாக அமைந்தது என்று திரு வெங்கையா நாயுடு கூறினா

வடகிழக்கு மாநிலங்களின் சுற்றுலா வளர்ச்சிக்கு சிறப்பு நிதி உதவி வழங்க வேண்டுமென்று அந்த மாநிலங்களின் வளர்ச்சிக்கான அமைச்சகம் மத்திய அரசுக்கு பரிந்துரை செய்துள்ளது இது தொடர்பாக அத்துறைக்கான அமைக்கள் திரு ஜிதேந்திர சிங் மத்திய சுற்றுவாத்துறை அமைக்கள் திரு அல்போன்ஸூடன் புதுதில்லியில் பேச்சு நடத்தினார் வடகிழக்கு மாநிலங்களில் சுற்றுலாத்துறையின் வளர்ச்சிக்காக மேற்கொள்ளப்பட வேண்டிய புதிய திட்டங்களை கண்டறிவது குறித்து இந்த பேச்சுவார்த்ததையின்போது விவாதிக்கப்பட்டது வடகிழக்கு மாநிலங்களின் வளா்ச்சிக்காக பல்துறை அமைச்சகங்கள் நடத்தி வரும் ஆலோசனையின் அடிப்படையில் இந்த பேச்சுவார்த்தை நடைபெற்றது வடகிழக்கு கட்டமைப்பு திட்டத்திற்காக சிறப்பு நிதி உதவி வழங்கப்படும் என்றும் மத்திய அரசு கூறியுள்ளது மணிப்பூரில் ஐந்து தீவிரவாதிகளை அம்மாநில காவல்துறையினா் கைது செய்துள்ளனா் நேற்று இம்பாலில் செய்தியாளர்களிடம் இதனைத் தெரிவித்த அம்மாநில காவல்துறை தலைவர் இம்பால் மாவட்டத்திற்கு உட்பட் பல்வேறு இடங்களில் நடத்தப்பட்ட கைது செய்யப்பட்டதாகக் கூறினார்

அரசு முறைப்பயணமாக ரஷ்பா சென்றுள்ள தேசிய பாதுகாப்பு ஆலோசகா் திரு அஜித் தோவல் நேற்று அந்நாட்டு வெளியுறவு அமைச்சருடன் பேச்சு நடத்தினார் மாஸ்கோவில் நடைபெற்ற இந்த பேச்சுவார்த்தையின்போது தீவிரவாதத்தை ஒடுக்குவது போதைப்பொருள் விநியோகத்தை தடுப்பது போன்ற பிரச்சினைகள் குறித்து விவாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் இருநாடுகளின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகள்கள் இடையே வழக்கமாக நடைபெறும் பேச்சுவார்த்தையில் பங்கேற்பதற்காக திரு அஜித் தோவல் ரஷ்யா சென்றுள்ளாா் ஜம்மு காஷ்மீரில் தீவிரவாதிகளுக்கு எதிராள நடவடிக்கைகளின்போது மத்திய ரிசர்வ் காவல்படையை சேர்ந்த ஒருவர் உயிரிழந்தார் புல்வாமா மாவட்டத்திற்கு உட்பட்ட பகுதியில் தீவிரவாதிகள் பதங்கியுள்ளதாக கிடைத்த தகவலின்பேரில் பாதுகாப்பு படையினர் இந்த நடவடிக்கைகளை மேற்கொண்டனர் இருப்பினும் தீவிரவாதிகள் அங்கிருந்து தப்பியதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன

நடப்பு நிதியாண்டில் மேற்கெள்ள வேண்டிய தூய்மை பனிகளுக்கான செயல் திட்டத்தை அமைச்சரவை செயலர் திரு பி கே சின்ஹா வெளியிட்டார் கடந்த ஆண்டில் மேற்ளொள்ப்பட்ட தூய்மைப் பணிகள் குறித்தும் அவா் அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார்

தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் மலர் காட்சியை இன்று தொடங்கி வைத்தார் ஐந்து நாட்கள் நடைபெறவுள்ள இந்த மலாகாட்சிக்காக விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் இதேபோல் உதகமண்டலத்தில் இரண்டு நாள் ரோஜா காட்சி இன்று தொடங்கியது

சிவப்பு மற்றும் ஊதா நிற ரோஜாக்களால் உருவாக்கப்பட்டுள்ள சோட்டா பீமை கண்டு சிறுவா்கள் மகிழ்ச்சியடைவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் தமிழகத்திற்குத் தேவையாள அனைத்து நலத்திட்டங்களையும் மத்திய அரசு வழங்கி வருவதாக நிதித்துறை இணை அமைச்ச் திரு பொன் ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார் இன்று சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழக முதலமைச்ச் விடுத்த பல்வேறு கோரிக்கைகளை மத்திய அரசு நிறைவேற்றியிருப்பதாக கூறினாா் காவிரி மேலாண்மை வாரியத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதே தமிழக மக்களின் ஒட்டுமொத்த குரவாகும் என்று மாநில அமைச்சா் திரு ஜெயக்குமாா் கூறியுள்ளாா் இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இப்பிரச்சினையில் தமிழகத்தின் உரிமையை நிலைநாட்டுவதற்காக மாநில அரசு தொடர் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகக் குறிப்பிட்டார் காவிரி மேலாண்மை வாரியத்தை ஏற்படுத்த வலியுறுத்தி காவிரி உரிமை மீட்புக் குழுவினா் இன்று தஞ்சாவூரில் போராட்டத்தில் ஈடுபட்டனர் விமானப்படை தளத்தை முற்றுகையிடச் சென்ற அவர்களை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தினர் இதனையடுத்து அவர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் ஈராக் நாடாளுமன்றத் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு தற்போது நடைபெற்று வருகிறது ஐ எஸ் தீவிரவாத அமைப்புக்கு எதிராக கிடைத் வெற்றிக்குப் பிறகு நடைபெறும் முதலாவதுதோ்தல் இதுவாகும்

பாக்தாக் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகளுடன் வாக்குப்பதிவு மையங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன இந்த தேர்தலின் முதல்கட்ட முடிவுகள் அடுத்த மூன்று தினங்களுக்குள் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இலங்கையில் நடைபெற்ற சண்டையின்போது காணாமல் போனவர்களை தேடுவதற்கான பணிகள் குறித்த ஆலோசனைக் கூட்டங்களை நடத்த அதற்கான அலுவலகம் முடிவு செய்துள்ளது இது குறித்து மன்னாரில் பொதுமக்களின் கருத்துக்கேட்பு தொடங்கியுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் போர்க்குற்றங்கள் தொடர்பான புகார்களுக்கு உரிய தீர்வு காணப்பட வேண்டும் என்பதில் இலங்கை உறுதியுடன் இருப்பதாக அந்நாட்டு அரசு கூறியுள்ளது வடகெரியா தம் வசும் உள்ள அனு ஆயுதங்களை ஒப்படைத்தால் அந்நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு உதவிட தயார் என்று அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் திரு மைக் கோம்பியோ தெரிவித்துள்ளார்

அமெிக்க அதிபர் திரு டொனால்டு ட்டிரம்ப் வடகொரிய அதிபருடன் சிங்கப்பூரில் அடுத்த மாதம் நடத்த உள்ள வரவாற்று சிறப்புமிக்க பேச்சுக்களுக்கான ஆயத்த பணிகள் குறித்து இந்த பேச்சுவார்த்தையில் விவாதிக்கப்பட்டது மலேசியாவிலிருந்து வெளியேற அந்நாட்டு முன்னாள் பிரதமர் திரு நஜி ரஜாக் மற்றும் அவரது மனைவிக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது அந்நாட்டு அரசின் முகநூல் பக்கத்தில் இது தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த உத்தரவை ஏற்று மலேசியாவிலேயே தங்கியிருக்க முடிவு செய்துள்ளதாக திரு ரஜாக் கூறியுள்ளார் திரு ரஜாக்குக்கு எதிரான ஊழல் குற்றச்சாட்டுக்கள் குறித்து உரிய விசாரணை மேற்கொள்ளப்படும் என்று பிரதமர் திரு மகாதிர் முகமது அறிவித்துள்ளார் இருப்பினும் தம் மீதான குற்றச்சாட்டுக்களை திரு ரஜாக் தொடர்ந்து மறுத்து வருகிறார் மத்திய கிழக்கு மண்டலத்தில் அமைதி நிலவுவதையே ஈரான் விரும்புவதாக அந்நாட்டு அதிபர் திரு ஹசன் ரொஹானி கூறியுள்ளார் ஜெர்மன் பிரதமருடன் தொலைபேசியில் பேசிய அவர் இவ்வாறு கூறியதாக ஈரான் அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது ஆஸ்திரேலிய ஒப்பன் பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் இரட்டையர் அரை இறதி ஆட்டத்தில் இந்தியாவின் மனு அட்றி சுமித்ரெட்டி இணை தோல்வியடைந்தது

ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் பஞ்சாப் அணி கொல்கத்தா அணியை எதிர்கொள்கிறது இந்தூரில் நடைபெறவுள்ள இப்போட்டி மாலை நான்கு மணிக்கு தொடங்குகிறது மற்றொரு போட்டியில் தில்லி அணி பெங்களூரு அணியை எதிர்கொள்கிறது தில்லியில் நடைபெறவுள்ள இப்போட்டி இரவு எட்டு மணிக்கு தொடங்குகிறது